அங்கு நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கலந்துகொண்டு பல்வேறு திட்ட பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார்

பிரச்சினைக்கு தீர்வு காண திருவிதாங்கூர் தேவசம் போர்டின் கூட்டம் திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறுகிறது

காங்கிரஸ் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிகள் வெளியிட்டுள்ளன

தசரா பண்டிகை நாடு முழுவதம் இன்று உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது

கணக்கில் ஒமனை வென்றது விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மகாராஷ்டிர மாநிலம் சீரடிக்கு இன்று செல்ல உள்ளார் பூரீ சாய் பாபா சன்ஸ்தான் அறக்கட்டளை சாா்பில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் பூரீ சாய் பாபா சமிதி ஆலய வளாகத்திற்கு செல்லும் பிரதமர் ஸ்ரீ சாய் பாபா ஆலயத்தின் நூற்றாண்டு விழாவை குறிக்கும் வகையில் வெள்ளி நாணயம் ஒன்றையும் வெளியிடுகிறார் பின்னர் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகொண்டு பிரதம மந்திரி கிராமிய வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற பயனாளிகளுக்கு வீட்டு சாவியை வழங்கவுள்ளார்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 புத்தில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஆறாவது கூட்டத்துக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமை வகித்தார் நாட்டில் பேரிடர்களால் ஏற்படும் பாதிப்புகளை திறமையுடன் நிர்வகிக்கும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் நடவடிக்கைகளை பிரதமர் ஆய்வு செய்தார் பேரிடர் மேலாண்மை ஆணையம் மேற்கொண்டுள்ள பல்வேறு திட்டங்கள் குறித்தும் அவர் ஆய்வு மேற்கொண்டார் கூட்டத்தில் பேசிய பிரதமர் பேரிடர்களால் பாதிப்புக்குள்ளானவர்களின் உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாப்பதில் கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரிவினரும் ஒருங்கிணைப்புடன் செயல்பட வேண்டும் என்று அறிவுறத்தினார் பேரிடர் மேலாண்மைத் துறையில் சா்வதேச தரத்துடன் கூடிய நிபுணத்துவத்தை கடைப்பிடிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தினார் இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்வி வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு ராதாமோகன் சிங் ஆகியோர் கலந்து கொண்டனர் சபரிமலை ஆலயத்தில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்கலாம் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அடுத்து அங்கு ஏற்பட்டுள்ள சூழல் குறித்து ஆலோசனை நடத்த திருவிதாங்கூர் தேவசம் போர்டின் கூட்டம் இன்று நடைபெறுகிறது

சத்தீஸ்கர் மாநில சுட்டப்பேரவை தேர்தலுக்கான முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது இதில் தற்போதைய சுட்டப்பேரவை உறுப்பினர்களான திரு காவஸ்கி லக்மா திரு லக்கேஸ்வர் பாகெல் திரு வேதவாதி கர்மா உள்ளிட்டோர்களின் பெயர்கள் இடம் பெற்றுள்ளன கட்சியின் மத்திய குழு ஒப்புதல் அளித்த பின்னரே இந்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது சத்தீஸ்கர் சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை பகுஜன் சமாஜ் கட்சி வெளியிட்டுள்ளது

மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு அஜித் ஜோகி தலைமையிலான ஜனதா காங்கிரஸ் சத்திஸ்கர் கட்சியுடன் கூட்டணி அமைத்து பகுஜன் சமாஜ் கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது

உத்திரகாண்ட் முன்னாள் முதலமைச்சரும் மூத்த காங்கிரஸ் தலைவருமான என் டி

நாளை வரை தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்படும் என்று மாநில கூடுதல் தலைமை செயலாளர் திருமதி ராதா ரத்துாரி கூறியுள்ளார் டிட்லி புயலால் பாதிக்கப்பட்ட இடிசாவுக்கு நிவாரண நிதியாக உடனடியாக ஆயிரம் கோடி ருபாய் வழங்க வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் பிரதமர் நரேந்திர மோடியை கேட்டுக்கொண்டுள்ளார்

பாலியல் வன்கொடுமை தொடர்பாக பெறப்படும் புகார்களை விரைந்து விசாரித்து அவற்றுக்கு தீர்வு வேண்டும் என்று தேசிய மகளிர் ஆணையத்தை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் காண மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி மேனகா காந்தி கேட்டுக்கொண்டுள்ளார் டிவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படும் பெண்கள் அவர்கள் விரும்பினால் மகளிர் ஆணையத்தில் புகார் அளிக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளார்

இஸ்தான்புல்லில் உள்ள சவதி அரேபியா தூதரத்திற்கு சென்ற போது காணாமல் போன பத்திரிகையாளர் ஐமால் கசோகி உயிரிழந்திருக்கக் கூடும் என்று அமெிக்க அதிபா் திரு டெனாவ்டு டிரம்ப் கூறியுள்ளார் வாஷிங்டன்னில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விவகாரத்தில் சவுதி அரேபியாவுக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தால் அந்நாடு கடுமையான விளைவுகளை கந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்தார் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு சவுதி தூதரகத்திற்கு சென்ற ஜமால் கசோகி அங்கிருந்து திரும்பவில்லை அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று துருக்கி கூறும் நிலையில் தங்களது நாட்டிற்கு எந்த தொடர்பும் இல்லை என்று சவுதி அரேபியா தொடர்ந்து மறுத்து வருகிறது உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இந்தியா பாகிஸ்தான் எல்லையிலுள்ள பிக்கூவிரில் எல்லை பாதுகாப்பு படையினருடன் தசரா பண்டிகையை இன்று கொண்டாட உள்ளார் துணை ராணுவப் படையினர் நடத்தும் சாஸ்திர பூஜை எனப்படும் ஆயுதங்களை வழிபடும் நிகழ்ச்சியிலும் அவர் கலந்துகொள்கிறார் அப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து திரு ராஜ்நாத் சிங் ஆய்வு செய்ய உள்ளார் பாகிஸ்தான் எல்லையில் நடைபெறும் பண்டிகை கொண்டாட்டத்தில் ராணுவத்தினருடன் மத்திய அமைச்சர் ஒருவர் கலந்துகொள்வது இதுவே முதல்முறை என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

தொடக்கத்தில் தீவிரவாத தாக்குதலாக இருக்கும் என்று கருதப்பட்ட இந்த சம்பவம் பின்னர் தனிநபர் மேற்கொண்ட கொலை என தெரியவந்தது பாலிடெக்ளிக் கல்லூரி மாணவர் ஒருவர் இந்த சும்பவத்தில் ஈடுபட்டு பின்னர் அவரும் தற்கொலை செய்துக்கொண்டார்

ஆப்கானிஸ்தானின் கந்தகார் நகில் நேற்று நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு பிரதமா் திரு நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார் பயங்கரவாதத்திற்கு எதிராக துணிவுடன் போராடும் ஆப்கான் மக்களுக்கு ஆதரவாக இந்தியா இருக்கும் என்று டிவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியுள்ளார்

இந்த தாக்குதலுக்கு தாலிபான் தீவிரவாத இயக்கம் பொறுப்பேற்றுள்ளது

ஆப்கானிஸ்தானில் அமைதி திரும்பும் வரை அமெரிக்க படைகள் அங்கு இருக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் கூறியுள்ளது

ஆப்கானிஸ்தானில் நிலவும் பிரச்சினைக்கு ராணுவ நடவடிக்கை தீர்வாக அமையாது என்றும் அமைதியை நிலைநாட்டி அங்கு மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதே முக்கியம் என்றும் அவர் தெரிவித்தார் விஜய தசமி மற்றும் தசரா பண்டிகைகள் நாடு முழுவதும் இன்று உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது ராவணனை ராமர் வெற்றி கொண்ட நாளாகவும் தீமையை நன்மை வென்ற நாளாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது நவராத்திரி மற்றும் துர்கா பூஜையின் நிறைவு நாளாகவும் இந்த நாள் கொண்டாடப்படும் நிலையில் புதுதில்லியில் இன்று மாலை பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன ராவணன் கும்பகர்ணன் உள்ளிட்டோரின் உருவபொம்மைகளை எரிக்கும் நிகழ்ச்சிகள் தில்லியில் பல இடங்களில் நடைபெறுகின்றன இது தவிர துர்கையின் சிலைகள் யமுனை ஆற்றின் பல இடங்களில் கரைக்கும் நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளன

இதனிடையே தசரா விழாவை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் மகிழ்ச்சியை பகிர்ந்தகொள்ளும் நாளாக இது திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்

தமது பயணத்தின்போது அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக பேச்சு நடத்தவுள்ளார்